பிரதமர் திரு நரேந்திரமோடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் ஐநா தலைமை செயலகத்தில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார்

ரவிசங்கர்பிரசாத் வலியுறுத்தியுள்ளார்

நரேந்திரமோடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் ஐநா தலைமை செயலகத்தில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளார்

இன்று இரவு பிரதமர் இந்திய பசிபிக் தீவுகள் தலைவர்களின் மாநாட்டில் பங்கேற்கிறார்

நீர்பாதுகாப்பு புறக்கணிக்கப்படுவதாக கவலை தெரிவித்த அவர் எதிர்கால சந்ததியினருக்கு துாய்மையான தண்ணீரை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றார் கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைப்பது குறித்த பேச்சுக்கள் நடைபெற்று வரும் நிலையில் நீர் பயன்பாட்டை குறைப்பது குறித்த விழிப்புணர்வின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார்

இந்நிகழ்ச்சியில் நீர்வள மேலாண்மை துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் இணையமைச்சர் திரு ரத்தன்லால் கட்டாரியா ஆகியோரும் கலந்துகொண்டனர் ரவிசங்கர் பிரசாத் நம்நாட்டின் தொலைத்தொடர்பு சூழல் மிகவும் ஆற்றல் வாய்ந்தது என்று மத்திய தொலைத்தொடர்பு மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு

புள்ளியியல் ஆராய்ச்சி மற்றும் சீரமைப்பு துறையில் இந்தியா மிகப்பெரிய மையமாக உருவெடுக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்த அவர் செயற்றை நுண்ணறிவு இயந்திரவியல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் வாய்ப்புகள் கண்டறியப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் பிரதமரின் தொலைநோக்கு கனவின் ஒருபகுதியாக உள்ளடக்கிய வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவை உட்படுத்துவது குறித்தும் ஆராய்ந்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார்

நாங்குநேரி தொகுதி கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இத்தொகுதிகளில் அஇஅதிமுகவினர் விருப்பமனு அளித்துள்ள நிலையில் வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்படுவார்கள் என தெரிகிறது

பாண்டியராஜன் புதுதில்லியில் இன்று யுனெஸ்கோ இந்தியா தலைவர் எரிக் பால்ட்டை சந்தித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டார்

முன்னதாக புதுதில்லியில் நடைபெற்ற உலக திருக்குறள் மாநாட்டில் பங்கேற்றதோடு மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் பட்டேலையும் திரு பாண்டியராஜன் சந்தித்து பேசினார்

இம்மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

தர்மபுரி மழை தர்மபுரி மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்துவருவதால் பெண்ணாகரம் சாலையில் உள்ள போக்குவரத்து தொழிலாளர் குடியிருப்பு அன்னை சத்யா நகர் நந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீர் வீடுகளுக்குள் புகுந்தது கடந்த இரண்டாண்டுகளாக போதிய மழை இன்றி கடும் வறட்சி நிலவிய தர்மபுரி மாவட்டத்தில் தற்போது நல்ல மழை பெய்துவருவதால் ஏாிகளிலும் குளங்களிலும் நீரை சேமிக்க மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டுக்கொண்டுள்ளனர்

எடப்பாடி

பினராயி விஜயனுடன் நாளை பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார்

தங்கமணி எஸ்

வேலுமணி கே

கருப்பணன் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் தேச ஒற்றுமை என்ற தலைப்பில் ஒரே தேசம் ஒரே சட்டம் குறித்த சிறப்பு கூட்டம் இன்று நடைபெற்றது முன்னாள் மத்திய அமைச்சர் திரு

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த ஆட்சிக்காலத்தில் எவ்வளவு வேகமாக செயல்பட்டதோ அதை விட பன்மடங்கு கடந்த நூறு நாட்களில் மத்திய அரசு செயல்பட்டிருப்பதாக எடுத்துரைத்தார் கீழடி அகழ்வாய்வில் தமிழர்களின் பெருமை எவ்விதத்திலும் பாதிக்காத வகையில் மத்திய அரசு துணை நிற்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

திண்டுக்கல் கிண்டுக்கல் மாவட்டத்தில் நீர்மேலாண்மை பணிகளை ஆட்சித்தலைவர் திருமதி

நாமக்கல் மாவட்ட ளிவாயு நுகர்வோர் குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாளும் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாளும் நடைபெற உள்ளன

பேட்மிட்டன் கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் தென்கொரியாவின் இன்ச்சியான் நகரில் இன்று தொடங்குகின்றன இப்போட்டிகளில் இந்தியா சார்பில் சாய் ப்ரனீத் சவுரவ் வர்மா பி

சிந்து சாய்னா நேவால் ஆகியோர் களமிறங்குகின்றனர்